சென்னையில் மூச்சுத் திணறல் உள்ளவர்களுக்கு பரிசோதனை முடிவு வரும்வரை காத்திராமல் உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் வங்கி பிரதமர் திரு நரேந்திரமோடிஇன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார் ஃபிரான்ஸிலிருந்து புறப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு இன்று வந்து சேருகிறது

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவற்காக பிறப்பிக்கப்பட்ட தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நாளை மறுநாள் முடிவடையவுள்ள நிலையில் அவர் இந்த ஆலோசனையை மேற்கொள்கிறா் மாவட்டந்தோறும் இந்த நோய் தொற்று பாதிப்பு குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் இதனைத் தொடா்ந்து மருத்துவ நிபுணா்களுடன் முதலமைச்சா் நாளை ஆவோசனை நடத்தவுள்ளாா்

இதனையடுத்து

சென்னையில் வீடு வீடாக சென்று நோயாளிகளை கண்டறிந்து அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் காய்ச்சல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டதால் நோய்த் தொற்று குறைந்து வருவதாக மாநகராட்சி ஆணையர் திரு

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

முதலமைச்சர்தான் முடிவு செய்வார் என்றும் ஆணையர் கூறினார்

நோய்த் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் செல்வி திவ்யதர்ஷினி மற்றும் அளைத்துத் துறை அதிகாரிகளுடன் ஆலோசளை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தரமான சிகிச்சை மற்றும் சத்துள்ள உணவு வழங்கப்படுவதால் நோய்த் தொற்றால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழு நாட்களிலேயே குணமடைந்து வீடு திரும்புவதாக மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து நேற்று திடர் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நோய்த் தொற்றுப் பரவலை தடுப்பதற்கான மாவட்டத்தின் அனைத்தப் பகுதிகளிலும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கபசர குடிநீர் வழங்கும் பணியும் நோய் அழிகுறி உள்ளவர்களை கண்டறியும் பணியும் தீவிரமாக நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை பிராட்வே முத்தியால்பேட்டை பகுதியில் குப்பைத் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்ட பச்சிளங்குழந்தை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உரிய சிகிச்சைக்குப் பிள் குணமடைந்து ஆரோக்கியமாக உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட இந்த ஆண் குழந்தையை தொடர் பாதுகாப்புக்காக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நேற்று மாநில சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜாவிடம் ஒப்படைத்தார் திரைப்பட படப்பிடிப்புகளை நடத்துவதற்கும் திரையரங்குகளை திறப்பதற்கும் அனுமதி வழங்குமாறு தமிழக அரசிடம் தமிழ் திரைப்பட வர்த்தக சபை கோரிக்கை விடுத்துள்ளது சென்னையில் நேற்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜுவை தமிழ் திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் திரு பாரதிராஜா தலைமையில் சங்க நிர்வாகிகள் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனா்

பிரதமர் திரு நரேந்திரமோடி வங்கி மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார் நிதித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது ஏற்கனவே பிரதமர் வேளாண்துறை ஊரக மேம்பாட்டுத்துறை ரயில்வே உட்பட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை அழைத்து அத்துறையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆய்வு நடத்தியுள்ளார் டிஜிட்டல் கல்வி குறித்த அறிக்கையை மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நேற்று புதுதில்லியில் வெளியிட்டார் அனைத்துக் குழந்தைகளுக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் புதுமையான வழிமுறைகளுடன் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது

தொலைதூர கிராமங்கள் இணையவசதி மற்றும் மின்சார வசதி இல்லாத பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களது இல்லங்களுக்கே சென்று நோட்டுப் புத்தகங்களை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ரஃபேல் போர் விமானங்கள் இன்று ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்து சேருகிறது பிரான்ஸிலிருந்து நேற்றுமுன்தினம் புறப்பட்ட ஐந்து ரஃபேல் போர் விமானங்கள் அதளை இயக்குவதற்கு பயிற்சி பெற்றுள்ள இந்திய விமானிகளால் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படுகிறது விமானங்களை இந்திய விமானப்படை தலைமைத் தளபதி ஏர்சீப் மார்ஷல் ஆர்

பதூரியா வரவேற்கிறார் இந்தியா ஃபிரான்ஸ் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி முதல்கட்டமாக ஐந்து ரஃபேல் போர்விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன முறைப்படி இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையில் இன்று இணைக்கப்படுகின்றன பிரான்ஸ் நாட்டின் தசாவ்ட் விமான நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையின் அம்பாலா விமானப் படைத் தளத்தில் நிறுத்திவைக்கப்படும்

மேலும் ஐந்து விமானங்கள் இந்திய விமானிகளின் பயிற்சியில் உள்ளதாக அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது முதமலை புலிகள் காப்பகத்தில் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புலிகள் இருப்பது சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு மூலம் தெரியவந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கிருஷ்ணகிரி மதுரை சிவகங்கை மாவட்டங்களிலும கனமழை பெய்யும் என்றும் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய களமழையும் ஏனைய மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலையும் இன்று காலையும் மிதமான மழை பெய்தது சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது

ஊழல் முறைகேடு வழக்கில் மலேசிய முன்னாள் பிரதமர் திரு நஜீப் ரஸாக் நேற்று கைது செய்யப்பட்டார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட குப்வாரா பகுதியில் நேற்று சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் துருப்புகள் தாக்குதல் நடத்தின மிஸோராமிலும் மகாராஷ்ட்டிரா மாநிலம் பால்கரிலும் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது

மெகராஜ் நேற்று அடிக்கல் நாட்டினார்